வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று இலங்கை செல்கிறார்

பழனிசாமி அறிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் கொச்சி மங்களூர் இடையே குழாய் வழி இபற்கை ளரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை பிரதமள் திரு நரேந்திரமோடி இன்று காலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் காணொலி ஊட்சி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியத்துறை அமச்சா் திரு தர்மேந்திர பிரதான் கேரள முதலமைச்ச் திரு பினராயி விஜயன் கள்நாடக முதலமைச்ச் திரு எடியூரப்பா ஆகியோரும் பங்கேற்றனர் இந்த குழாய்வழிப்பாதை ஒரே தேசம் ஒரே ளிவாயு தொகுப்பு உருவாக்குவதை நோக்கமாகக் கொண்டதாகும்

தனித்துவமிக்க தொழில்நுட்பத்தின் மூலம் இது சாதிக்கப்பட்டுள்ளது கற்றுக்குழலுக்கு உகந்ததாகவும் குறைந்த செலவிலும் ளிபொருள் விநியோகத்திற்கு இந்த குழாய் வழி திட்டம் பயன்படும் என்று மத்திய அரசு தெிவித்துள்ளது குழாய் வழிப்பாதை செல்லும் பகுதிகளில் உள்ள மாவட்டங்களுக்கும் வர்த்தக இந்த மற்றம் தொழில்துறை பிரிவுகளுக்கு இயற்கை ளிவாயு விநியோகம் செய்யப்படும் இத்தகைய குழாய் வழி எரிவாயு திட்டம் காற்று மாசு வினை குறைக்க உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக மத்திய அரசுக்கும் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையேயான எட்டாவது சுற்று பேச்சுவார்த்தை இம்மாதம் எட்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற ஏழாவது சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவுகள் ஏதும் எட்டப்படாத நிலையில் அடுத்தக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூக தீர்வு எட்டப்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகளின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக மத்திய அரசு திறந்த மனதுடன் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அவர் கூறினார் நேற்று நடைபெற்ற ஏழாவது கற்று பேச்சவார்த்தையில் மத்திய அமைச்சுகள் திரு பியூஷ்கோயல் திரு சோம்பிரனஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர்

குஜராத் மாநிலம் கட்சியின் சுட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த இக்கட்டாள காலகட்டத்தில் பிரதமா் திரு நரேந்திரமோடி திறமையாக செயல்பட்டு நாட்டை பேரழிவிலிருந்து மீட்டுள்ளதாகக் குறிப்பிட்டார் பிரதமரின் இந்த செயல்பாட்டை பாராட்ட மனமில்லாத எதிர்க்கட்சிகள் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக அவரை குறை கூறி வருவதாக திரு நட்டா தெரிவித்தாா்

நோய் தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் உயிரிழந்தோர் விகிதம் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து சதவீதமாக உள்ளதாகவும் இது உலக நாடுகளில் மிகவும் குறைவாள இறப்பு விகிதமாகும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நோய் தொற்று பரவல் இந்தூர் மற்றும் போபால் மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாகவும் திரு சிவ்ராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார்

வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று இலங்கை செல்கிறார் அவர் இந்த பயணத்தின்போது அந்நாட்டு அதிபர் திரு னேத்தபய ராஜபக்சே பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே வெளியுறவு அமைச்சர் திரு திளேஷ் குணவர்தனா ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிப்பது தமிழக குறித்தும் திரு ஜெய்சங்கர் இந்த பயணத்தின்போது பேச்சுகள் நடத்துவார் என்று தெரிகிறது

இனி வரும் ஆண்டுகளிலும் தைப்பூச திருவிழா தினத்தை பொது விடுமுறைப் பட்டியலில் சேர்க்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அழிக்கை ஒன்றில் முதலமைச்சா் தெரிவித்துள்ளார் தைப்பூச திருவிழா தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்ததற்கு முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபி மாநில தலைவா் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளாா் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு சுரக்கு ரயில் வழித்தடங்களின் முன்னேற்றம் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆய்வு மேற்கொண்டாா் திட்டங்கள் அனைத்தும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்படுவதற்கான இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் சரக்குகளை விரைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான தனி சரக்கு ரயில்பாதைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளா்

இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக குஜராத் மாநிலம் சூரத்தில் மையம் ஒன்றை மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சள் திரு தர்மேந்திர பிரதாள் இன்று தொடங்கி வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் இந்த மையத்தில் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் முழு விவரங்கள் சேகிக்கப்பட்டு திறனுக்கு ஏற்ப அவர்களின் வாழ்வாதாரத்திற்குத் தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று கூறினார் நாட்டிலேயே இடம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக அமைக்கப்படும் முதல் மையம் இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

திரைப்படக் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பாப்லோ சீன் குறிப்பிடத்தக்க ஆப்ரிக்க திரைப்படங்களை தயாரித்து புகழ்பெற்றராவார்

இதன் காரணமாக தாழ்வாகன பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளதாகவும் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஒடுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் காரணமாக ஏரியிள் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புதுதில்லியில் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற வளாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் பெரும்பான்மை நீதிபதிகளின் தீர்ப்பு அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தில்லி மேம்பாட்டு ஆணைய சட்டத்தின்படி சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதல் முறையாக பெறப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது